பயங்கரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒரு முன்னோட்டம்தான் என்றும் அது தொடரும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

சலுகைகளை அறிவித்துள்ளது

அந்நாட்டு உள்துறை அமைச்சர் திரு இஜாஷ் அகமது ஷா ஒப்புக் கொண்டுள்ளாா்

ராஞ்சியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதுபோன்று மேலும் உறுதியான நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் தொடரும் என்றார் சட்டத்துக்கும் நீதிக்கும் அப்பாற்பட்டவர்கள் தாங்கள் என்று கருதிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது ஜாமீன் விடுதலை கேட்டு ஒவ்வொரு நீதிமன்றமாக அனுகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டா் வளர்ச்சி என்பதே தமது அரசின் வட்சியம் என்றும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்திறனும் வலுவும் கொண்டது என்றும் அவர் கூறினார் முன்னதாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில்விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் வழங்கும் தேசிய ஒய்வூதியத் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார்

ஐந்து கோடி சிறு விளிம்பு நிலை விவசாயிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் பயன்பெறுவார்கள் சுயதொழில் புரிவோருக்கு ஒய்வூதியம் வழங்குவதற்கான மற்றொரு திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் தலைமைச் செயலக புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லையும் நாட்டினார் நாட்டிலேயே காகிதம் இல்லாத சட்டமன்றமாக இது செயல்படவுள்ளது பங்களாதேஷ் நேபாள நாடுகளுடன் வடகிழக்குப் பகுதியை இணைக்கும் சரக்குப் பெட்டக முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சரக்குப் போக்குவரத்தில் பல சலுகைகளை ரயில்வே அறிவித்துள்ளது

அதே போல சிறிய மற்றும் இரண்டடுக்கு பெட்டிகளில் சரக்கு ஏற்றுவதற்கான ஐந்து சதவீத கூடுதல் கட்டணமும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சிறிய பொருட்கள் அனுப்புவது அதிகரிக்கும் என்றும் சிமெண்ட் எஃகு உணவுதானியம் மற்றும் உரம் ஏற்றி அனுப்புவது பெருகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நேற்று சுவிட்சர்லாந்து நாட்டின் பெர்ன் நகரில் இந்திய சமூகத்தினர் மற்றும் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுமைப் படைப்புகளில் உலகில் முதன்மையாக திகழும் கவிட்சர்லாந்து நாட்டுடன் மேலும் நெருக்கமான உறவின் அவசியத்தை வலியுறுத்தினார் பாரீஸ் உடன்படிக்கையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இந்தியா திட்டமிட்டபடி செயல்படுகிறது என்றும் உலகெங்கும் சூரிய சக்தி பயன்பாட்டை மேம்படுத்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அது முன்னின்று நடத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார்

ராணுவத்தில் பெண்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன நேரடியாக போரில் ஈடுபடாத பணிகளுக்கு பெண்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் லக்னோ ஷில்லாங் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வு முகாமில் உத்திரபிரதேசம் உத்ரகாண்ட் மாநிலங்களிலிருந்து பெண்கள் கலந்து கொள்கின்றனர் எஸ் சி எஸ் டி வள்கொடுமை தடைச்சுட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தாவு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக் கோரி மத்திய அரசு சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிபதிகள் திரு அருண்மிஸ் திரு யு யு லலித் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்த சுட்டத்தின் கடுமைய தணித்துவிட்டதாக பல்வேறு எஸ் சி எஸ் டி அமைப்புகள் எதிா்ப்பு தெரிவித்திருந்தன

இந்தப் பயிற்சியில் இந்தியா மற்றும் தாய்லாந்து ராணுவத்தைச் சேர்ந்த ஐம்பது வீரர்கள் பங்கேற்கின்றனர் தங்கள் நாடுகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பெற்ற அனுபவத்தை பயிற்சியின்போது இவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள்

கஷ்மீர் பிரச்சினையில் பாகிஸ்தானுக்கு சள்வதேச நாடுகளின் ஆதரவு கிட்டவில்லை என்பதை அந்நாட்டின் உள்துறை அமைச்சா் திரு இஜாஷ் அகமது ஷா ஒப்புக் கொண்டிருக்கிறாா் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவா் கஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவை நம்பும் அளவுக்கு பாகிஸ்தானின் கருத்தை சர்வதேச சமுதாயம் ஏற்றுக் கொள்ளவில்லை என்றும் கூறினார் பாகிஸ்தான் ஆட்சியாளா்கள் நாட்டையே சீாகுலைத்துவிட்டனா் என்றும் தடை செய்யப்பட்ட ஜமாத் உத்தாவா ஜெய் ஷே முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மீன்டும் செயல்படுவதற்கு இம்ரான்கான் அரசு அனுமதிக்கும் நிலையில் உள்ளது என்று அவர் குற்றம்சாட்டினார் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஏவிவிடப்படும் பயங்கரவாதம் குறித்து ஐநா மனித உரிமைக்குழுவில் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இந்தியாவின் மூத்த வெளியுறவு பிரதிநிதி திரு விஜய்தாக்கூர் சிங் ஜெளிவாவில் ஐநா மனித உரிமைகள் குழுவின் தலைவர் மிச்சல் பாச்சலேட்டை சந்தித்து இந்தியா எதிர்கொள்ளும் பயங்கரவாத அபாயம் பற்றி எடுத்துரைத்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் இந்தியா சந்திக்கும் பாதிப்புகள் பற்றி அவரிடம் இந்தியப் பிரதிநிதி தெளிவாக எடுத்துரைத்தார் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் கூறியிருக்கிறார் சொந்தநாட்டில் சிறுபான்மை மக்களின் மனித உரிமைகளை நகக்குவோர் பிறநாடுகள் பற்றி கவலை தெரிவிப்பதாக பெயர் குறிப்பிடாமல் பாகிஸ்தான் நிலவரத்தை அவர் கட்டிக்காட்டினார்

தேசிய விவசாயிகள் நலத்திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டம் பிரதமின் பயிர் பாதுகாப்புத் திட்டம் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

விவசாயிகளின் பயிர்களுக்கு கட்டுப்படியான விலை வழங்குவதன் மூலம் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எட்ட முடியும் என்று தலைமைச் செயலாளர் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டார்

பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் விபத்து குறித்து விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ருபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

நாசிக் அருவியில் குளிக்கும்போது தண்ணீரில் மூழ்கிய மூன்று பேரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் அம்மாநிலத்தில் நேற்று தொடங்கிய சிலை கரைப்பு நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது இளைய சமுதாயத்தினர் தரித உணவுகள் சுகாதாரமற்ற உணவுகள் செயற்கை சுகுளியானம் போன்றவற்றை தவிர்த்து இபற்கை உணவுக்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று தமிழக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை தீவுத்திடலில் மதரஸாபட்டினம் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கெசான்டு பேசிய அவர் பூண்டு வெங்காயம் கீரை முளைத்த தாளியங்கள் பழங்கள் ஆகியவற்றை அன்றாட உணவில் சேர்துக் கொள்வதன் மூலம் உடல் நலனையும் நோய் எதிர்ப்பையும் பாதுகாக்க முடியும் என்று கூறினார்

வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவுரவ் வர்மா காலிறுதிக்கு தகுதிப்பெற்றுள்ளார்